இடைக்கால தடையை நீட்டித்து சா்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நில உரிமை குறித்த தரவுகளை மேம்படுத்துவதற்காக சிட்டாக்களை மேம்படுத்தும் சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார்

உயிரிழந்தனர்

நெதர்லாந்தில் திஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்த நிலையில் நேற்று இதற்கான தீர்ப்பை நீதிபதி அளித்தார்

ஜாதவ் வழக்கில் சா்வதேச நீதிமன்றம் அளித்த தீாப்பை வரவேற்பதாக வெளியுறவுத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது கைதிகளுக்கான வியன்னா மாநாட்டின் விதிகளை பாகிஸ்தான் மீறியுள்ளதாக இந்தியா தெரிவித்த குற்றச்சாட்டை உறுதிபடுத்தும் வகையில் இந்த தீாப்பு அமைந்துள்ளதாக புதுதில்லியில் நேற்று வெளியறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமா் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் குல்பூஷன் ஜாதவ் வழக்கில் நீதி வென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த வழக்கில் குவ்பூஷன் ஜாதவ் க்கு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு இந்தியரின் பாதுகாப்புக்கும் அவர்களின் நலனுக்கும் தமது அரசு எப்போதும் உழைத்து வரும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் குல்பூஷன் ஜாதவ் தொடர்பான சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளன இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவா்கள் அடையாளம் காணப்பட்டு சா்வதேச சுட்டத்தின்படி முறைப்படி நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் நேற்று தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இதை ஏற்கனவே பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய புலனாய்வு முகமை திருத்த சுட்டத்திற்கு நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்தது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த சுட்டத் திருத்த மசோதாவிற்கு மாநிலங்களவை நேற்று ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது இந்தியாவுக்கு வெளியே இந்தியர்களை குறிவைத்தும் அவர்களது சொத்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த சுட்டத்திருத்தம் அதிகாரம் அளிக்கிறது மனித கடத்தல் கள்ளநோட்டு அச்சடித்தல் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை தயாரித்தல் மற்றும் விற்றல் தகவல் தொழில்நுட்ப உதவியுடன் மேற்கொள்ளப்படும் தீவிரவாத தாக்குதல் வெடிபொருட்கள் தடுப்பு சட்டத்தின்கீழ் வரும் தண்டனைக்குரிய குற்றங்கள் தொடர்பாகவும் தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்கிறது வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது திமுக வேட்பாளா் திரு கதிா் ஆனந்த் நேற்று தோ்தல் அதிகாரி திரு சண்முக சுந்தரத்திடம் வேட்பு மனு தாக்கல் செய்தாா் ஏற்களவே அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ சி சண்முகம் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும்

நில உரிமை குறித்த தரவுகளை மேம்படுத்துவதற்காக ஒரு கோடி ரூபாய் செலவில் சிட்டாக்களை மேம்படுத்தும் சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த் துறை அமைச்ச் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார் சுட்டப்பேரவையில் நேற்று தமது துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இதன்மூலம் நில உரிமையாளரிடமிருந்து இணைய வழியில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய பரிசீலனைக்குப் பின்னா் நில அளவை தரவு தளம் மேம்படுத்தப்படும் என்றாா்

மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எத்தனை நீர் நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கோவை மாவட்டம் குளியமுத்தூரை அடுத்த வேலப்பட்டி கிராமம் ராஜவாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் வெப்பசலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையைப் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒருசில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை அய்வுமையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் மும்பை குண்டுவெடிப்பு சும்பவத்திற்கு காரணமான ஜமாத் உத்தாவா அமைப்பின் தலைவா் அபிஸ் சயீத் தீவிரவாத இயக்கங்களுக்கு பண உதவி செய்ததாக பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார் கள்நாடக சுட்டப்பேரவையில் முதலமைச்சள் திரு குமாரசாமி இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறா் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோடு விவசாய பணிகள் இணைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இந்தியா மீன்டும் அனு சோதனை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்திய அணுசக்தி கட்டுப்பாட்டு கழகத்தின் முன்னாள் தலைவர் திரு ஆர் சிதம்பரம் கூறியிருக்கிறார்

நாகை மாவட்டத்தில் ஜல் சக்தி அபியான் திட்டப் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த ஆய்வுக்கூட்டம் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பொதுமக்கள் தேங்காய் சுடும் திருவிழாவை கோலாகலமாக நடத்தினா் தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டத்திற்குட்பட்ட செங்கன் பசுவந்தலாவ் மற்றும் புலிக்கால் ஏரிகளில் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்து பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி நேற்று ஆய்வு செய்தார்

வி கே விஸ்மயா இரண்டாவது இடத்தை பிடித்தார்

இந்தோனேஷியா ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை பி வி சிந்து முன்னணி வீரர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் முதல்கற்று ஆட்டத்தில் வெற்றிபெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன்

மணிக்கா பத்ரா ஆஷிகா முக்ஜி சுகிர்தா முக்ஜி ஆகியோர் அடங்கிய மகளிர் அணி இலங்கையையும் தென்னாப்பிரிக்கா அணியையும் வீழ்த்தின

டோக்கியோவில் நேற்று நடைபெற்ற ஒலிம்பிக் வில்வித்தை தகுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி வெள்ளிப்பதக்கம் வென்றார்